நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நாராயணசாமி இன்று மாலை தொடக்கி வைத்து சிறந்த திரைப்படத்திற்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருதினை வழங்குகிறார்

விவசாயிகளின் நலன்களை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் விவசாயிகளின் கவலைகளைத் தீர்க்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் திரு

காலத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப மாற வேண்டிய கட்டாயம் அனைவருக்கும் உண்டு என்றும் இதற்கேற்ப தற்போது வெளிநாடுகளுக்கு பழங்களை ஏற்றுமதி செய்துவரும் கட்ச் பகுதி விவசாயிகளை தாம் பாராட்டுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

பிரதமர் இத்திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய விழாவில் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தார் வல்லப்பாய் படேல் நினைவு தினமான இன்று நாடு அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறது அனைத்து மக்களுக்கும் அதிகாரம் உள்ள வலுவான வளமான இந்தியாவிற்கு அடித்தளமிட்டவர் சர்தார் வல்லப்பாய் படேல் என்றும் நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை பாதுகாக்க படேல் காட்டிய பாதை எப்போதும் நமக்கு ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டரில் கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமைக்கும் வல்லமைக்கும் சின்னமாகவே திகழ்ந்த சர்தார் வல்லப்பாய் படேல் சிக்கலான பிரச்சனைகளுக்குத் தீர்வு கண்டு ஒன்றுபட்ட இந்தியாவிற்கு வடிவம் கொடுத்தவர் என்றும் அன்னாரின் வலுவான தலைமை மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு நமக்குத் தொடர்ந்து வழிகாட்டும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு

மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று நிதித் துறை மற்றும் மூலதனச் சந்தையின் முக்கிய பிரதிநிதிகளுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளில் ஈடுபட்டார்

தருண் பஜாஜ் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு

வி சுப்ரமணியன் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் தொழில் துறையின் முக்கியத் தலைவர்களுடன் நிதியமைச்சர் நேற்று பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளை மேற்கொண்டார் நாட்டில் முதலீடுகளை சர்க்கவும் பெருக்கவும் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து பாடுபட்டு வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார் வர்த்தகக் கூட்டாண்மை பற்றிய இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர் வெளிநாட்டு தொழில் நிறுவனங்களை இந்தியாவிற்கு ஈர்க்க உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத் தொகை உட்பட பல்வேறு புதிய திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகத் தெரிவித்தார் புதிய உலகின் புதிய வாய்ப்புகளை முழுமையாகப் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக நிலம் தொழிலாளர் மற்றும் மூலதனத் துறைகளில் சீர்திருத்தங்கள் மூலம் வர்த்தகத் தடைகளை நீக்க இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக அமைச்சர் கூறினார் தனியார் துறை எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் ஸ்வச் பாரத் இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என பெட்ரோலியத் துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கேட்டுக் கொண்டுள்ளார் பொதுத் துறை எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஸ்வச்தா விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் நாட்டின் முக்கிய சுற்றுலாத் தலங்களில் நவீன கழிப்பறை வசதிகளை உருவாக்க பொதுத் துறை எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்

முதலமைச்சர் திரு

முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் திரு லட்சுமி நாராயணன் செய்தி விளம்பரத் துறைச் செயலர் திரு சுந்தரேசன் நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலாளர் டாக்டர் பழனி அலையன்ஸ் பிரான்சே தலைவர் டாக்டர் சதீஷ் நல்லாம் மற்றும் பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள்

அன்பழகன் கோரியுள்ளார் பிரச்சனை தொடர்பாக மாணவர்கள் நீதிமன்றத்தை அனுகிய போது நீதிமன்றம் கேட்டபடி சரியான முறையில் விளக்கம் அளிக்க அரசு தவறி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

பசுக்களின் பயன்களை நவீன அறிவியல் அணுகுமுறையுடன் ஆராய ஏதுவாக நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் காமதேனு இருக்கை அமைக்கப்படும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை இணை அமைச்சர் திரு சஞ்சய் போத்ரே தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபையுடன் இணைந்து தேசிய காமதேனு ஆயோக் நடத்திய இணையவழிக் கருத்தரங்கில் பேசுகையில் அவர் இதைத் தெரிவித்தார் பசுக்களின் பயன்களால் செழிப்புற்ற சமூகம் இந்தியா என்றும் அந்நிய ஆட்சியாளர்களால் நாம் அதை மறந்து விட்டதாகவும் அவர் கூறினார் வேளாண்மை சுகாதாரம் சுற்றுச் சூழல் மற்றும் இதர துறைகளில் பசுக்களின் முக்கியத்துவம் குறித்து இளைஞர்களுக்கு கற்றுக் கொடுத்தல் அவசியம் என்று தேசிய காமதேனு ஆயோக் தலைவர் டாக்டர் வல்லபாய் கத்திரியா முன்னதாக தமது உரையில் கூறினார் அடுத்த மாதம் நடைபெற உள்ள குடியரசு தின அணிவகுப்பில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்ள இந்தியா விடுத்திருந்த அழைப்பை பிரிட்டிஷ் பிரதமர் திரு போரீஸ் ஜான்சன் ஏற்றுக் கொண்டுள்ளார் தற்போது இந்தியா வந்துள்ள பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் திரு